இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் நாட்டுக் கோழி வளர்ப்புத் திட்டத்தை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தாா்

அகில இந்திய வானொலி சா்பில் நடத்தப்படும் தேசிய கவி சம்மேளனத்தை தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் சென்னையில் இன்றுமாலை தொடங்கி வைத்தாா் போகி பண்டிகையின்போது

பாதுகாக்க மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்தள்ளது

ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஐக்கிய அரபு எமிரேட்டை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியுடன் கூட்டணி சேர விரும்பும் கட்சிகளுக்கு கதவு திறந்தே இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் அரக்கோணம் தர்மபரி கடலூர் கிருஷ்ணகிரி ஈரோடு ஆகிய மக்களவை தொகுதி பிஜேபி தொண்டர்கள் இடையே காணொலி காட்சி வழியாக இன்று உரையாற்றிய அவர் முன்னாள் பிரதுர் அடல் பிகாரி வாஜ்பாய் மாநில கட்சிகளையும் ஒருங்கிணைத்து வெற்றிகரமான கூட்டணி ஆட்சியை நடத்தினார் என்றார் இதன் மூலம் பிராந்திய கட்சிகளின் குரல்கள் தேசிய அளவில் எதிரொலித்தன என்றும் அதே பாதையை பிஜேபி தொடர்ந்து கடைப்பிடிக்கும் என்றும் திரு மோடி குறிப்பிட்டார் பிஜேபி தனியாகவே பெரும்பான்மை பெற்றாலும்கூட கூட்டணி ஆட்சியையே அமைக்கும் என்று அவர் கூறினார் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டின் இன்றைய பாதுகாப்பு நிலை பற்றி குறிப்பிட்ட திரு மோடி முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில் ஆயுத கொள்முதலில் இடைத்தரகர்களின் தவையீடு அதிகமாக இருந்தது என்றும் அண்டை நாடுகள் சில தங்களது விமான படைகளின் பலத்தை அதிகரித்து கொண்டிருந்த நிலையில் இந்தியாவில் ஆயுத கொள்முதல் மிகக் குறைவாக இருந்தது என்றும் குற்றம்சாட்டினார் நாட்டின் பாதுகாப்பில் தாம் ஒருபோதும் சமரசம் செய்துக் கொள்வதில்லை என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் சிறு வியாபாரிகளுக்கு உதவும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் சில சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திரு அருண் ஜேட்லி கூறியிருக்கிறார்

ஒன்றுக்கும் மேற்பட்ட வரி செலுத்துவோர் திட்டத்தின் கீழ் சிறு வியாபாரிகள் பயன்பெறுவதற்கு ஏதுவாக அரசு நடைமுறைகளை எளிமையாக்கி இருப்பதாக அவர் கூறினார் கேரளாவிற்கு வர்த்தகம் செய்வதற்கு ஒரு சதவீத மேல் வரி செலுத்த வேண்டும் என்றும் இயற்கை சீற்றத்தால் பாதிப்படைந்தவர்களுக்கு உதவுவதற்காக இந்த நடவடிக்கை இரண்டு ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும் என்றும் திரு அரண்ஜேட்லி குறிப்பிட்டார் சென்னையில் உள்ள நகராட்சி நிர்வாக ஆணையரகம் தேனி மாவட்டத்தில் காவலர் குடியிருப்புகள் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார்

சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு அமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமன் குறித்து காங்கிரஸ் கட்சித் தலைவா் திரு ராகுல்காந்தி தெரிவித்த சா்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனா் இந்நிலையில் தேசிய மகளிர் ஆணையம் திரு ராகுல்காந்திக்கு அனுப்பியுள்ள நோட்டீஸ் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ஆனந்த்சா்மா கூறியுள்ளார் மாநில சுட்டப்பேரவை தேர்தல்களின்போது காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தியை விமர்சித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி பலமுறை கருத்துக்கள் தெரிவித்ததாகவும் மகளிர் ஆணையம் அதில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம்சாட்டினார் இந்தியா இலங்கை கடல் எல்லைப்பகுதிகளில் ரோந்து பணிகளை மேற்கொள்ளும் நவீன படகுகளை இந்திய கடற்படையின் தென்பிராந்திய கமாண்டர் ஸ்ரீவஸ்தவா நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் கடல் எல்லைகளை கண்காணிப்பதற்கு அதிநவீன வசதிகள் கொண்ட கப்பல்களும் படகுகளும் பயன்படுத்தப்படும் என்றார் ஐ என் எஸ் சாஹர் ஐ என் எஸ் பிரஹாரிபால் ஆகிய இரண்டு படகுகளில் நவீனரக எந்திர தப்பாக்கிகளும் தகவல் கொடர்பு சாதனங்களும் துரிதமாக செயல்படும் எஞ்ஜின்களும் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறினார்

சென்னையில் உள்ள வி ஐ டி கல்லூரி வளாகத்தில் இதற்கான நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் கல்லூரி மாணவர்கள் தனியார் நிறுவனங்கள் மீனவர்கள் பாதுகாப்புப் படையினர் உள்ளூர்வாசிகள் ஆகியோர் குழுக்களாகவும் தனி நபராகவும் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

என்ற மின் அஞ்சலை தொடர்பு கொள்ளலாம் என்று செய்திக்குறிப்பு கூறுகிறது அகில இந்திய வானொலி சாா்பில் நடத்தப்படும் தேசிய கவி சும்மேளனம் இன்று சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்று வருகிறது இதனை தொடங்கி வைத்து பேசிய தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் மனதின் நுண் உணா்வுகளை தட்டியெழுப்பி வளப்படுத்துவது கவிதை என்றார்

அவற்றின் ஹிந்தி மற்றும் தமிழ் மொழியாக்கம் இந்நிகழ்ச்சிகளில் வழங்கப்படுகின்றன இதன் தொடக்க நிகழ்ச்சியில் பொறியியல் பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் திரு தியாகராஜன் பங்கேற்றுள்ளார் கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ராமச்சந்திரன் சென்னை வானொலியின் துணைத்தலைமை இயக்குநர் திரு ராஜேந்திரன் நிகழ்ச்சிப் பிரிவு தலைவர் திரு சக்கரவர்த்தி தென்மண்டல வானொலி மற்றும் தொலைக்காட்சி கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ராஜ்குமார் உபாத்தியாய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் தமிழகத்தில் பொங்கல் பரிசான ஆயிரம் ரூபாயை வறுமைக் கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்ற உத்தரவில் மாற்றம் செய்ய இயலாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது இப்பிரச்சினை தொடா்பாக நீதிபதி திரு சத்யநாராயணன் தலைமையிலான அமா்வு முன் ஆஜரான வழக்கறிஞர் திரு பாலசுப்ரமணியம் இது குறித்து முறையீடு செய்தார் ஆயிரம் ரூபாயை ஏற்களவே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் வாங்கியுள்ள நிலையில் தடை உத்தரவு காரணமாக தற்போது பிரச்சினை எழுந்துள்ளதாகக் கூறினார் இருப்பினும் உத்தரவில் எவ்வித மாற்றமும் செய்திட இயலாது என்று தெரிவித்த நீதிபதிகள் வேண்டுமென்றால் உச்சநீதிமன்றத்தில் இது குறித்து மேல்முறையீடு செய்யுமாறு அறிவுறுத்தினா் போகி பண்டிகையின்போது பழையப் பொருட்களை ளிப்பதை தவிர்த்து காற்றின் தரத்தினை பாதுகாக்க மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது சென்னை நகரில் போகி தினத்தன்று ளரிக்கப்படும் பொருட்களால் விமான போக்குவரத்து பாதிக்கப்படுவதாகவும் வாகன ஓட்டிகள் பெரும் இன்னழலுக்கு ஆளாவதாகவும் சுற்றுச்சூழல் மாசு அதிகரிப்பதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து போகி பண்டிகை அன்று

பொருளாதரத்தில் பின்தங்கிய பொதுப்பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மக்களுக்கு ஏற்புடையதல்ல என்று இந்திய கம்யுனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது அடித்தட்டு மக்களின் சமூக நலன் பெருவாரியாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக அக்கடசியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய வனச்சரக அலுவல் பதவிக்கான எழுத்துத் தேர்வு முடிவுகள் அறிக்கப்பட்டுள்ளன

இது குறித்த மேலும் விவரங்கள் அதன் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது

மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் தெப்பத்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது

அபுதாபியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு ஒன்பதரை மணிக்கு தொடங்குகிறது